எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார்

க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் மகாகவி சுப்ரமணிய பாரதியார் நினைவு நாள் இன்று புதுவையில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஊதிய உயர்வு அறிவித்துள்ளார் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் ஒரு பகுதியாக இன்று நாடெங்கிலும் உள்ள ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம் ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுடன் காணொளி காட்சி மூலம் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இதை அறிவித்தார் இந்த ஊதிய உயர்வு அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என்றும் அவர் கூறினார்

ஆஷா பணியாளர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் வழக்கமான ஊக்கத் தொகைகள் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளன இதுஅல்லாது ஆஷா பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பிரதமரின் ஆயுள்காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டு திட்டங்களின் கீழ் இலவச காப்பீட்டு வசதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள து ஊட்டசத்து மற்றும் தரமான மருத்துவ வசதிகள் தொடர்பான எல்லா அம்சங்களிலும் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது உரையில் கூறினார் குழந்தைகள் வலுவாக இருந்தால் தான் நாடு முன்னேற முடியும் என குறிப்பிட்ட அவர் பச்சிளம் மற்றும் கருவுற்ற தாய்மார்களின் ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலத் தேவைகளை திறம்பட்ட முறையில் பூர்த்தி செய்து வரும் ஆஷா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் பணி பாராட்டத்தக்கது என்றார் இந்திர தனுஷ் திட்டத்தின்கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை பிரதமர் கட்டிக்காட்டினார் ஊட்டச்சத்து நிலவரங்களை மேம்படுத்துவதற்கான போஷன் அபியான் இயக்கத்தின் கீழ் அதிகபட்ச எண்ணிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொண்டு வருதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

நரேந்திரமோடி காணொளி காட்சி மூலம் உரையாற்றி முடித்து வைத்தார்

பீஹாருக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான முதலாவது பேருந்து சேவையை பீஹார் முதலமைச்சர் திரு நித்திஷ்குமார் இன்று பட்னாவில் இருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே எட்டப்பட்ட உடன்பாட்டின் கீழ் இந்த பேருந்து சேவை தொடக்கப்பட்டுள்ளது

மேலும் பலர் காயமடைந்தனர்

மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்பார்வை செய்து வருகின்றனர்

காயமடைந்து மருத்துவமனையில் கருணை சேர்க்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தெலுங்கானா மாநில பிஜேபி தலைவர் டாக்டர்

லக்ஷ்மணன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு கெதகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட தலைவர்களும் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து செய்தி வெளியிட்டுன்ளனர்

பெட்ரோல் டீசல் மீதான மேல் வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்றும் தாங்கள் கோருவதாக இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார்

பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாதுவில் கர்நாடக அணைக் கட்டுவதை அனுமதிக்கக் கூடாது என்பதில் தமிழக அரசு தெளிவாக இருப்பதாக கூறினார் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிக்கையில் குற்றம்சாட்டப்பட்டாலே எவரும் குற்றவாளி ஆகிவிடுவதில்லை என்றார் இதேபோல அமைச்சர் வேலுமணி மீதும் வேண்டுமென்றே குற்றம் சாட்டப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

முக ஸ்டாலின் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி க்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரி மக்களின் நலவாழ்வுக்காகவும் உரிமைகளுக்காகவும் தற்போது யூனியன் பிரதேசமாக உள்ள புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து பாடுபட்டவர் கருணாநிதி என்றும் கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கை வரலாற்றில் மறக்க இயலாத இடத்தை புதுச்சேரி பெற்றுன்ளதை தாம் கட்டிக்காட்ட விரும்புவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி செய்தியாளர்களிடம் இதை அறிவித்தார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி பெயரில் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

நாராயணசாமி அறிவித்தார் மகாகவி சுப்ரமணிய பாரதியார் நினைவு நாள் இன்று புதுவையில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது பாரதி புங்காவில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சமுகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி துணை சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமிநாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இதர பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் தமிழ் அறிஞர்களும் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

நரேந்திரமோடி அறிவித்த தன்தன்யோதனா தட்டம் ஏழைகளை கடன்பிடியில் இருந்து விடுவிப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது பல்வேறு அரசு இட்டங்களின் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு மூலம் நேரடியாக உதவிகள் வழங்கப்படுகின்றன

கிரண்பேடி கலந்து கொண்டார்

கோழிக்கோடு ஐஐஎம் உயர்கல்வி கழகத்தின் இயக்குனர் டாக்டர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஊதிய உயர்வு அறிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார்

ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளாா் மகாகவி சுப்ரமணிய பாரதியார் நினைவு நாள் இன்று புதுவையில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது